பயணமாக வரும் சனிக்கிழமை சீனா புறப்படுகிறார்

திறந்துவைத்தார் மாநிலத்தின் வளர்ச்சியில் கட்டமைப்பு திட்டங்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார்

பாகிஸ்தானை அமெரிக்காவலியுறுத்தியுள்ளது

சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டுவரும் பாகிஸ்தானின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றார் சன்டை நிறத்த காலங்களில் தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் பாகிஸ்தான் ஊடுருவ செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார் கடந்த ஒராண்டு காலத்தில் ஆயிரம் முறைக்கும் மேலாக பாகிஸ்தான் அத்துமீறி துக்குதல் நடத்தியதாக அவர் கூறினார் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் வைர வியாபாரி நிரவ்மோடி எங்கு இருக்கிறார் என்பது தொடர்பாக தகவல் ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான க்காதார சேவைகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சுகாதார திட்டங்களின் பயனாளிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் குறைந்த செலவில் தரமான சுகாதாரசேவையை வழங்குவதற்கான திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் மருந்தகள் விற்பளை செய்யயப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏழை மற்றம் நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இருதய மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான கருவிகளிள் விலை குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தாா்

சுகாதாரமான இந்தியாவை உருவாக்குவதில் தூய்ளம இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார் போகாவை தங்களது வாழ்வில் ஒரு அங்கமாக கொண்டு பொதமக்கள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் இந்த கலந்துரையாடலின் போது தங்களது மருத்துவ செலவுகள் மத்திய அரசின் திட்டங்களினால் எந்த அளவிற்கு குறைந்துள்ளது என்பது குறித்து பயனாளிகள் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் குறைந்த செவவில் தரமான சிகிச்சை கிடைப்பதை இந்த திட்டங்கள் உறுதி செய்திருப்பதாகவும் அவர்கள் கூறினா் தமிழகத்தில் இந்த திட்டத்திள் மூலம் பயன்டந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பயனாளிகள் பிரதமருடன் கலந்துரையாடினர் கூடுதல் கட்டணத்தில் மருத்துவ சிகிச்சை பெற்றுவந்த தாங்கள் இந்த திட்டத்தின் மூலம் இலவச சிகிச்சையும் குறைந்த கட்டணத்தில் மருந்துகளையும் பெற்று வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் அழிவுப் பாதையைவிட்டு வளர்ச்சிப் பாதைக்கு திரும்ப வேண்டும் எள உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புநீநகர் ஷெர் இ காஷ்மீர் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிவான விளையாட்டு விழாவை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இவ்வாறு கேட்டுக்கொண்டார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு மற்றும் லடாக் பகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் இந்த விளையாட்டு விழாவில் பங்கேற்றுள்ளனர் அம்மாநில பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆய்வு செய்வதற்காக இரண்டு நாள் பயணமாக திரு ராஜ்நாத் சிங் அங்கு சென்றுள்ளார் அவருடன் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜித்தேந்திரசிய் உள்துறை செயலாளர் திரு ராஜீவ் கௌபா மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் சென்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் செயல்படுத்தப்பட்டுவரும் பல்வேறு மத்திய அரசின் நலத்திட்ட பணிகள் குறித்து அவர் ஆய்வு செய்யவுள்ளார் திரு ராஜ்நாத் சிங் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திருமதி மெஹபூபா முஃப்தி ஆளுநர் திரு என் என் வோரா மற்றும் பாதுகாப்பு புலனாய்வு துறை அதிகாரிகளையும் சந்திக்கவுள்ளார் ஜம்மு கஷ்மீரையொட்டிய எல்லைப்பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் இருவர் காயமடைந்தனர்

அந்த பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைளை பாதுகாப்புப் படையினர் தொடா்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன

புதுதில்லயில் இன்று செய்தியாளரிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சும்பித் பத்ரா இந்த பகுதியில் வன்முறை சும்பவங்கள் எவ்வாறு தூண்டிவிடப்பட்டுள்ளது என்பது கடிதத்தின் வாயிவாக தெளிவாக தெரியவருகிறது என்று குறிப்பிட்டார் புனே காவல் துறை அதிகாரிகள் வன்முறையில் நக்ஸவைட்டுகளின் தொடர்பு குறித்து தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் ஆதரவாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அரசியல் சாசனத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் செயல்படுவதாகவும் இது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இப்பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் அரசியல் நோக்கத்திற்காக ஷெட்யூவ்டு வகுப்பினரை பயன்படுத்தி தூண்டிவிடப்பட்டவை என்று திரு சும்பித் பத்ரா கூறினார்

இவர்கள் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற நக்ஸல் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று காவல் துறை துணையர் திரு ரவீந்திர கதம் தெரிவித்தார் இவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதற்கு தங்களிடம் வலுவான ஆதாரங்கள் உள்ளதாகவும் இவர்கள் அனைவரும் சுட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சுட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சியில் கட்டமைப்பு திட்டங்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார்

வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுததுவதற்கு கொண்டுவந்துள்ள கிழக்கத்திய கொள்கை திட்டத்தின்கீழ் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் இப்பணிகள் நிறைவு பெறும் தருணத்தில் அண்டை நாடுகளுடனான நல்லுறவு மேலும் வலுப்பெறும் என்றும் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத குழுக்கள் மீது எவ்வித பாரபட்சமும் காட்டமல் உறுதியாள நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ பாகிஸ்தான் ரானுவ தலைமை தளபதி ஜென்ரல் காமர் ஜாவித் பஜ்வாவை வலியுறுத்தியுள்ளார் இத்தகவலை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் ஹீத்தர் நௌவர்ட் தொலைபேசி மூலம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியிடம் தொடர்புகொண்டு அமெரிக்காவின் நிலைப்பாட்டை வலியுறத்தியதாக தெரிவித்தார் அமெரிக்க பாகிஸ்தான் இரு தரப்பு உறுவுகளை மேம்படுத்துவது குறித்தும் இரு தரப்பிலும் விதிக்கப்பட்டுள்ள போக்குவரத்து தடைகள் குறித்தும் தொலைபேசி உரையாடலில் விவாதிக்கப்பட்டது அதிபர் திரு டொளாவ்ட் டிரம்ப் பதவியேற்றது முதலே பாகிஸ்தான் அப்கானில் உள்ள தாலிபன் உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாகவும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊக்குவித்துவருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார்

சிறுவன் என்பதால் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவில்லை

உரிய கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பணியாளா் பற்றாக்குறை போன்ற காரணங்களை கட்டிக்காட்டி இந்திய மருத்துவக் குழுமம் அளித்த பரிந்துரையின்பேரில் மத்திய சுகாதாரத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது

எஸ் சுனைனா கப்பல் மூலம் பத்திரமாக மீட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் இன்று காலை குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் துறைமுகத்திற்கு அழழத்து வரப்பட்டனர்

இவர்களை மீட்பதற்காக இந்திய கடற்படை நிஸ்டார் என்ற பெயரில் தேடும் பணியை மேற்கொண்டது அமைதி வளம் மற்றும் வளர்ச்சியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக வெளியுறவு அமைச்ச் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார்